வைக்கப்பட்டுள்ளது

பெருந்தலைவர் காமராஜரின் தினம் கல்வி வளர்ச்சி பிறந்த நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது

நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக் கிரிக்கெட் கோப்பையை முதன்முறையாக இங்கிலாந்து வென்றுள்ளது

பதக்கங்களை வென்றது

கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக விண்ணில் செலுத்தப்படுவது ஒத்தி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜெயசிங்

இதனைபொட்டி விருதுநகரில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது மணிமண்டபத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார் சென்னை காமராசர் சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவுள்ளனர் இந்நாளை ஒட்டி மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கட்டுரை மற்றும் பேச்சுப்போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன விருதுநகரில் நேற்று நடைபெற்ற கல்வித்திருவிழாவில் பங்கேற்றப்பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு பெருந்தலைவர் காமராஜர் வகுத்த பாதை தான் காரணம் என்று கூறினார்

தமிழகத்தில் மட்டும் தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட கட்டடத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார்

ஆகதொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசாக இருக்க வேண்டும் அதேபோல அவர்களும் விவசாயம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தாள் இதபோன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது பயிர்க்கடனாக இருக்கலாம் ஏற்களவே கடந்த காலத்திலே வறட்சி அதிகமாக இருந்ததான் காரணமாகத்தான் வறட்சி நிவாரணம் கூட இதபோன்ற தொடக்க வேளான்மை கூட்டுறவு வங்கிகள் வாயிலாகத்தான் அனைவருக்கும் வழங்கப்பட்டது

உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார் கோவையில் நடைபெற்று வரும் வேளாண் பொருட்காட்சியை பொட்டி நடைபெற்ற கருத்தர்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கடந்த எட்டாண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி ஆறு முறை சாதனை அளவை எட்டியதாக அவர் தெரிவித்தார் நீர்பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் கொட்டு நீர் பாசனத்திட்டத்தை பின்பற்றுமாறும் திரு துரைக்கண்ணு வேண்டுகோள் விடுத்தார் பிஜேபியின் தேசிய பொதுச் செயலாளராக திரு

சந்தோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இணைப் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த அவர் நேற்று இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்

ராஜ்நாத் சி ் நேற்று புதுதில்லியில் தொட்கி வைத்தார் தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராணுவ தலைமைத் தளபதி திரு பிபின் ராவத் மற்றும் உயர் அதிகாரிகள் பஃகேற்றனர்

நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ரயிலில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் நூற்றாண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்வோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் உயர்ந்துக்கொன்டே செல்வதும் கூடுதல் ரயில் சேவைகள் அவ்வப்போது இயக்கப்படுவதும் பொம்மை ரயில் மீதான மோகத்தை பிரதிபலிக்கிறது என்றே கருதலாம் நீல நிற மலைகளையும் பரவசமூட்டும் பள்ளத்தாக்கு காட்சிகளையும் காண்பதோடு பாம்பு போன்று வளைந்து நெளிந்து குகைகள் வழியாக செல்லும் இந்த மலை ரயில் பயணம் சுற்றுவாப் பயணிகளுக்கு முழுமையான மன நிறைவை தரும் பயணமாக திகழ்கிறது என்பது இதன் சிறப்பாகும்

இந்தோனேஷியாவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது

இந்தியா பாகிஸ்தான் இடையே கர்தார்புர் வழித்தடம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுக்கள் நேற்று வாகாவில் நடைபெற்றது பஞ்சாப் அமைச்சர் திரு நவ்ஜோத் சிங் சித்து தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீர் மேலாண்மைப் பணிகளை நித்தி ஆயோக்கின் அமைப்பின் உதவி செயலாளர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார்

நாகை மாவட்டத்தில் கஜா புயலுக்குப்பின்னர் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது

லண்டனில் நேற்று நடைபெற்ற இறுதிப்போட்டியில் இங்கிலாந்து சூப்பர் ஓவரில் நியுசிலாந்தை வென்று கோப்பையைக் கைப்பற்றியது

போட்டி சமனில் முடிவடைந்ததை அடுத்து சூப்பர் ஓவர் அறிமுகப்படுத்தப்பட்டது

இதனையடுத்து இப்போட்டியில் கூடுதல் பவுண்டரி அடித்ததன் அடிப்படையில் இங்கிலாந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் உலகக்கோப்பையை முதன்முறையாக இங்கிலாந்து வென்றது போட்டியின் தொடர் நாயகனாக வில்லியம்ஸன் அறிவிக்கப்பட்டார்

இதன் குழுப்பிரிவிலும் இந்தியா தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது

இதன் குழுப்பிரிவில் இந்தியா வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றியது

இந்திய மகளிர் ஹாக்கி அணிக்கான பயிற்சி முகாம் பெங்களுருவில் இன்று தொடங்குகிறது